கண்டறியப் பட்டுள்ளதாக சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது தமிழகப் பகுதிகளில் முழு ஊரடங்கு நீக்கப்படும் போது புதுச்சேரியில் கொரோனா எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதைக் கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு கடுமையான முடிவுகளை அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்துள்ளார்

கொரோனா நிலவரங்களால் கிராமப்புற மக்கள் வெளியில் எவரிடமும் கடன் வாங்குவதைத் தவிர்க்க அரசு எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா வை எட்ட விவசாயிகளின் சுயசார்பும் அவசியம் என்பதால் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான பல சட்டங்களை அரசு நீக்கியிருப்பதாகவும் விவசாயிகள் தற்போது எந்தத் தடையும் இன்றி தங்களின் விளை பொருட்களை எங்கும் எவருக்கும் விற்கலாம் என்றும் அவர் கூறினார் ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டத்தை பீஹார் மாநிலம் ககாரியா மாவட்டத்தில் உள்ள தேலிஹார் கிராமத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் தொடக்கி வைத்த போது பீஹார் முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் மற்றும் இதர முதலமைச்சர்களும் மத்திய ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சரும் முன்னிலை வகித்தனர் திட்டத்தைத் தொடக்கிவைக்கும் முன்பாக லடாக் எல்லையில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு நாடே பக்கபலமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வெளியிட்ட கருத்துக்களை விஷமத்தனமான முறையில் திசைதிருப்ப சில தரப்புகளில் முயற்சிகள் நடப்பதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது

இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப் பட்டுள்ளதாகவும் எல்லைகளைப் பாதுகாக்க இந்தியப் படைகள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என பிரதமர் உறுதி அளித்திருப்பதாகவும் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது

மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

இது அல்லாது புதுச்சேரிக்கு வெளியே மஹாராஷ்டிர மாநிலத்தில் சிகிச்சை பெற்றுவந்த காரைக்காலைச் சேர்ந்த கொரோனா நோயாளி ஒருவர் புதுச்சேரி பட்டியலில் இருந்து நீக்கப் பட்டுள்ளார்

இதற்கிடையே புதுச்சேரியின் ஏனாம் பகுதியிலும் முகல் முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது

கிரண் பேடி வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியை ஒட்டிய தமிழக பகுதிகளில் முழு ஊரடங்கு நீக்கப்படும் போது புதுச்சேரியில் கொரோனா எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் புதுச்சேரி மக்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முழுமையாகக் கடைபிடிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்து இன்று ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமான புதுச்சேரியில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முயன்றால் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த முடியும் என்றார் துணைநிலை ஆளுனர் மேலும் கூறுகையில்

புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அரசு கடுமையான சில முடிவுகளை நாளை அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இம்முடிவுகளுக்கு அனைத்து தரப்பினரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென இன்று வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இம்மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கடலூர் சாலையில் உள்ள முள்ளோடை எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப் பட்டு வரும் கண்காணிப்பு பணிகளை இன்று நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்தார் அவசர மருத்துவ காரணங்கள் அல்லாது இதர காரணங்களுக்காக வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்களை புதுச்சேரி க்குள் அனுமதிக்க வேண்டாம் என காவல் துறையினருக்கு அவர் அறிவுறுத்தினார் மருத்துவ காரணங்களுக்காக வருபவர்களையும் அவர்கள் உரிய அனுமதி பெற்றுள்ளார்களா என்பதை சம்பந்தப் பட்ட மருத்துவர்களிடம் உறுதி செய்த பின்னரே புதுச்சேரிக்குள் அனுமதிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் தொடர்ந்து அவர் ஒலிபெருக்கியில் பேசி கொரோனா பரவல் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் புதுச்சேரி ஜிப்மரில் எம் டி எம் எஸ் உள்ளிட்ட முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன் லைன் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெற உள்ளது

கொரோனா நிலவரங்களை ஒட்டி அனைத்து மையங்களிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப் பட்டுள்ளன ஜிப்மர் முதுகலை நுழைவுத் தேர்வை சுமுகமான முறையில் நடத்தி முடிக்க தேவையான வசதிகளை வழங்குமாறு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களை மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்துள்ளார்

தமிழகப் பகுதிகளில் முழு ஊரடங்கு நீக்கப்படும் போது புதுச்சேரியில் கொரோனா எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதைக் கட்டுப்படுத்த புதுச்சேரி அரசு கடுமையான முடிவுகளை அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்